என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார்

ரஃபேல் போர் விமான விவகாரத்தில் காங்கிரஸ் அரசியல் ஆதாயம்தேட முயல்வதாக மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் குற்றம்சாட்டியுள்ளாா்

கண்காணிப்பு ஆணையத்தை காங்கிரஸ் கேட்டுக் கொண்டுள்ளது

நீர்நிலைகள் அரசு நிலங்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றுவதில் முறையாக செயல்படாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது

டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்துள்ளனர் சாமானிய மக்களையும் விமானப் பயணம் மேற்கொள்ளச் செய்வதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியிருக்கிறார் சிக்கிம் மாநிலத்தின் முதலாவது விமான நிலையத்தை பாக்கியாங் என்ற இடத்தில் அவர் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமா்

பல்வேறு கட்டமைப்புப் பணிகளை மேற்கொள்வதன் மூலம் வடகிழக்கு மாநிலங்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான இயந்திரமாக மாறும் என்று அவர் குறிப்பிட்டார் சுற்றுலா மற்றும் பிற பொருளாதார நடவடிக்கைகள் இப்புதிய விமான நிலையத்தால் மிகவும் வளர்ச்சியடையும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் நாட்டின் அனைத்து மாநில தலைநகரங்களும் ரயில்பாதை மூலம் இணைக்கப்பட வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார் ரஃபேல் போர் விமான விவகரத்தில் காங்கிரஸ் அரசியல் ஆதாயம்தேட முயல்வதாக மத்திய உள்துறை அமைச்சா் திரு ராஜ்நாத்சிங் விமா்சனம் செய்துள்ளாா் உத்திரபிரதேச மாநில தலைநகர் லக்னோவில் இன்று அவரது தலைமையில் மத்திய மண்டல மாநிலங்களின் முதலமைச்சா்களுடன் அவர் ஆலோசனை நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ரஃபேல் விவகாரம் தொடர்பாக பிரான்ஸ் முன்னாள் அதிபர் பிராங்சுவாங் ஹொலாண்ட் தமது விளக்கத்தை அளித்திருப்பதாகவும் எனவே இவ்விவகாரத்தில் எந்த சந்தேகமும் எழுப்ப தேவையில்லை என்றும் குறிப்பிட்டார்

நாட்டின் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் தங்கள் பணபரிவர்த்தனையை தடங்கலின்றி மேற்கொள்வற்குத் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று மத்திய நிதி அமைச்சர் திரு அருண்ஜேட்லி உறுதியளித்துள்ளார் பங்குச்சந்தைகள் தொடர்ந்து சரிவை சந்தித்து வரும் நிலையில் அவர் இன்று வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பரஸ்பர நிதிகள் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கும் போதிய உதவிகள் வழங்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார்

பொதுமக்களுக்கான சேவைகளை வழங்க தேவையான உதவிகளை இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் இஸ்ரோ அளிக்க வேண்டுமென்று குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு வலியுறுத்தியுள்ளார் இன்று ஹைதராபத்தில் இஸ்ரோவுக்குச் சொந்தமான தேசிய தொலையுணர் மையத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் சிறந்த நிர்வாகத்தை வழங்குவதற்கு செயற்கைக் கோள்கள் தரும் படங்கள் மற்றும் தகவல்கள் உதவிகரமாக உள்ளன என்றார் அவற்றை பயன்படுத்தி நாட்டின் நதிகளை இணைப்பது பற்றி திட்டமிடலாம் என்று அவர் கூறினாா் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் சிறையில் உள்ளவர்களின் விடுதலை குறித்து சட்ட விதிகள் மற்றும் நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் மாநில ஆளுநர் முடிவு செய்வார் என்று மத்திய அமைச்சர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார் கன்னியாகுமரி மாவட்டம் மாத்தாண்டத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர் ஆளுநர் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு முடிவெடுப்பாா் என்றாா்

அதே வேளையில் மாவட்டத்தின் பொருளாதாரம் பாதிக்காமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் அவர் குறிப்பிட்டார் நாடாளுமன்ற தேர்தல் வர இன்னும் காலம் இருப்பதால் கூட்டணி பற்றி பின்னர் முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார்

மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சத்யபிரத சாஹு இன்று சென்னையில் மாவட்ட வாரியாக பெறப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பான பட்டியலை வெளியிட்டுள்ளார்

அதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரம் சேலம் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களிலிருந்து அதிகப்படியான விண்ணப்பங்கள் பெறப்பட்டுள்ளன அடுத்த மாதம் ஏழு

மாநிலத்தில் நீர்நிலைகள் மற்றும் அரசு புறம்போக்கு நிலங்களின் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் நடவடிக்கையில் முறையாக செயல்படாத அதிகாரிகள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று தமிழக அரசுக்கு சென்னை உயா்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தாலுகாவைச் சேர்ந்த ஒருவருக்கு நிலப்பட்டா வழங்க தாசில்தாா் மறுத்தை எதிா்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி திரு எம் எஸ் சுப்ரமணியம் இந்த உத்தரவை பிறப்பித்தாா் கோவை மாவட்டத்தில் அரசு நிலம் மற்றும் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை கண்டறிந்து அவற்றை அப்புறப்படுத்துவதற்கு மாவட்ட ஆட்சியர் இரண்டு வாரத்திற்குள் அதிகாரிகள் அடங்கிய ஆய்வுக் கூட்டத்தை நடத்தி ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று நீதிபதி உத்தரவிட்டாா் ஆக்கிரமிப்பு விஷயத்தில் தனது பணியை செய்யத்தவறிய அதிகாரிகளுக்கு எதிராக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்றும் மாவட்ட ஆட்சியரை நீதிபதி அறிவுறுத்தினார் அரசு நிலங்கள் மற்றும் நீர்நிலைகளை ஆக்கிரமித்துள்ளவர்கள் மீது எந்த கருணையும் காட்டக்கூடாது எனவும் அரசு சொத்துக்கள் மக்கள் நலன் சார்ந்த வளர்ச்சித் திட்டப்பணிகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டுமென்றும் நீதிபதி தமது உத்தரவில் தெரிவித்தார் மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் கணினி வசதி ஏற்படுத்தப்படும் என்று மாநில பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிபாளையத்தில் வளர்சசித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய அவர் பள்ளிகளில் இணைதள வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைக்கப்படும் என்றார் வரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பல்வேறு தனியார் நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகள் பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு உதவிகளை வழங்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் விவசாயிகளின் வருமானத்தை இருமடங்காக அதிகரிப்பதை இலக்காகக் கொண்டு மத்திய அரசு பல்வேறு தீட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இதனால் பெரம்பலூர் மாவட்டத்தில் நிலவளம் காக்கப்படுவதோடு மகசூல் அதிகரித்திருப்பதாக பயனாளிகள் தெரிவிக்கின்றனர்

அவா்களது குடும்பத்திற்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் முதலமைச்சா் தெரிவித்துள்ளார்

திரு கே பாண்டிராஜன் உள்ளிட்டோர் இன்று அவரது இல்லத்தில் அன்னாரது உருவப்படத்திற்கு மலாதூவி மரியாதை செலுத்தினா்

கடந்த ஆண்டு டிசம்வர் மாதம் வீசிய வர்தா புயலின்போது மாயமான மீனவர்களின் குடும்பத்திற்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டுமென்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனு குறித்து தமிழக அரசு பரிசீலித்து நான்கு வாரத்திற்குள் உரிய உத்தரவு பிறப்பிக்க வேண்டுமென்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான மனுவை விசாரித்த நீதிபதி திரு மணிக்குமார் திரு சுப்ரமணியம் பிரசாத் ஆகியோர் அடங்கி அமர்வு இது குறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு

பெல்கிரேடில் நடைபெற்று வரும் செர்பியா ஜூனியர் மற்றும் கேடட் ஒப்பன் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் பதக்கங்களை குவித்துள்ளனர் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்திய வீரர் பயஸ் ஜெயின் தங்கம் வென்றார் கேட்ட் ஜூனியர் குழு பிரிவில் அவர் விஸ்வதீனதயாளனுடன் இணைந்து கோப்பையை வென்றார் அதைத் தொடர்ந்து பயஸ் ஜெயின் கேடட் ஒற்றையர் பிரிவிலும் அவர் சாம்பியன் பட்டம் வென்றாா் மேலும் இரண்டு போட்டிகளில் இந்தியாவின் ஏ குழு தங்கமும் பி குழு வெள்ளிப்பதக்கமும் வென்றன